சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பை இன்றே நிருபிக்க நடத்தி முடிக்கவேண்டும் என்று ஆளுநர் மீண்டும் கடிதம் அனுப்பியுள்ளார் மனித உரிமைகள் பாதுகாப்பு மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது

பாராட்டியுள்ளது

இந்தோனேஷிய ஒபன் பேட்மின்டன் அரையிறுதிக்கு பி வி சிந்து முன்னேறியுள்ளார் கர்நாடக முதலமைச்சர் திரு குமாரசாமி தலைமையிலான அரசின் பெரும்பான்மையை நிருபிக்க சுட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பை இன்றே நடத்தி முடிக்கவேண்டும் என்று ஆளுநர் திரு வாஜ்பாய் வாலா மீண்டும் கடிதம் அனுப்பியுள்ளார் ஆளுநர் தமது கடிதத்தில் குதிரைபேரம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தமக்கு தெரியவந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற புகார்களின் அடிப்படையில் தாம் நடவடிக்கை எடுக்க கடமைப்பட்டுள்ளதாகவும் அரசியல் சாசன நடைமுறைகளின்படி கால தாமதமின்றி பெரும்பான்மை வாக்கெடுப்பை நடத்தி முடிப்பதை கண்காணிக்கவேண்டிய பொறுப்பு தமக்கு உள்ளதாகவும் அதில் அவர் கூறியுள்ளார் மனித உரிமைகள் பாதுகாப்பு மசோதா இன்று மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்தியானந்த ராய் மனித சமுதாயத்தின் உரிமைகளை பாதுகாப்பதில் அரசு மிகுந்த கவனம் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார் தேசிய மனிதஉரிமைகள் ஆணையத்தின் செயல்பாடுகளை வலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்கும் என்றும் தெரிவித்தார் யூனியன் பிரதேசங்களில் வசிப்போர் மனித உரிமைகள் தொடர்பான தங்களது கோரிக்கைகளை அருகில் உள்ள மாநிலத்தில் அமைந்திருக்கும் மனித உரிமை ஆணையத்தில் முறையிடுவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் ஓய்வுபெற்ற உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை நியமிக்க இந்த மசோதா வகை செய்வதாகவும் அமைச்சர் திரு நித்தியானந்த ராய் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் உஜ்வாலா திட்டத்தை சர்வதேச எரிசக்தி முகமை பாராட்டியுள்ளது புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மாநாட்டில் உரையாற்றிய சர்வதேச எரிக்தி முகமையின் செயல்தலைவர் திரு ஃபெய்த் பைரோல் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதோடு மட்டுமின்றி ஏழை எளிய பெண்களின் உடல்நலனையும் பாதுகாக்கும் வகையில் இந்த திட்டம் உள்ளதாக கூறினார்

இந்த திட்டம் எரிகக்தி வளர்ச்சி குறித்தது மட்டுமின்றி சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டம் என்றும் திரு ஃபெய்த் பைரோல் புகழாரம் சூட்டினார் பிரதமரின் விவசாயிகள் நல நிதி உதவி திட்டத்தை தில்லி அரசு செயல்படுத்தி மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தரவேண்டும் என்று வேளாண்துறை இணையமைச்சர் திரு பர்ஷோத்தம் ரூபாலா கேட்டுக்கொண்டுள்ளார்

தில்லி அரசு பயனாளிகளின் பட்டியலை சமர்ப்பித்தால் அதற்கான நிதியை மத்திய வேளாண் அமைச்சகம் உடனடியாக விடுவிக்கும் என்றும் திரு ரூபாலா கூறினார்

நீதிபதிகள் திரு நாரிமன் திரு சூர்யகாந்த் ஆகியோர் கொண்ட உச்சநீதிமன்ற பெஞ்ச் அயோத்தி வழக்கில் ஆறு மாதத்திற்குள் சாட்சிகளை பதிவு செய்யவேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது

தனி நீதிபதியின் பதவிக்கால நீட்டிப்பு வழக்கை முடித்து தீர்ப்பு வழங்குவதற்காக மட்டுமே என்றும் உச்சநீதிமன்ற பெஞ்ச் தெளிவுப்படுத்தியுள்ளது கர்நாடகாவில் போலியான சேமிப்பு திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்திய நகைக்கடை அதிபர் முகம்மது மசூர்கானை அமலாக்க இயக்குநரகம் இன்று புதுதில்லி விமான நிலையத்தில் கைது செய்தது துபாயிலிருந்து தில்லி வழியாக வந்தபோது அவர் கைது செய்யப்பட்டதாக அவர் அதிகாரிகள் தெரிவித்தனர்

இதனை காணொலி செய்தியில் தெரிவித்துள்ள மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் தூர்தர்ஷனின் அனைத்து சேனல்களையும் ஒளிபரப்பவேண்டும் என ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு நடைமுறையில் உள்ளதாகவும் இதனை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் தொடர்பாக அனைத்து கேபிள் டிவி உரிமையாளர்களுக்கும் இது கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது சுதந்திர தின உரையில் இடம்பெறுவதற்கான கருத்துக்களை தெரிவிக்குமாறு நாட்டு மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டிவிட்டர் செய்தியில் நமோ செல்போன் செயலியில் மக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவிடுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார்

இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக்கொண்டு நாட்டை கட்டமைப்பதற்கு உதவிடவேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தனிச்செயலாளராக இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரி திரு விவேக்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் பிரதமர் தலைமையிலான பணி நியமன அமைச்சரவைக்குழு இதற்கான முடிவை எடுத்துள்ளதாக இன்று வெளியான உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது

தமிழக சுட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் ராமசாமி படையாட்சியாரின் உருவப்படத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்துவைத்தார் சட்டப்பேரவை அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்களும் அனைத்துக் கட்சிகளையும் சார்ந்த பேரவை உறுப்பினர்களும் பங்கேற்றனர் தமிழகத்தில் தேனி திண்டுக்கல் உள்பட ஒன்பது மாவட்டங்களில் இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு புவியரசன் கூறியிருக்கிறார்

பொருளாதார வளர்ச்சிக்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களை மேம்படுத்தவேண்டும் என்றும் இது இந்தியாவுக்கு மட்டுமின்றி உலக பொருளாதார நிலையையே உயர்த்தும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார்

உலக அளவில் பல்வேறு நாடுகளின் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில் திறன்களை வரிசைப்படுத்தி இந்த அட்டவணை வெளியிடப்படுகிறது இதனை பயன்படுத்தி தொழில்ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் உலக நாடுகளை வரிசைப்படுத்த இயலும்

இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதிக்கு இந்தியாவின் பி வி சிந்து தகுதி பெற்றுள்ளார்

நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சாலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்துக்கு இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரஷாந்த் விஷ்ணுவர்தன் இணை முன்னேறியுள்ளது